இன்று பாங்காக் புறப்பட்டு சென்றார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு சர்வதேச சட்டங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் தவறிவிட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு சிறப்பு விருது வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிப்பிக் தகுதிக்கான ஹாக்கிப்போட்டியில் இரண்டாவது சுற்று ஆட்டங்கள் இன்று புவனேஷ்வரில் நடைபெறவுள்ளன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறைப்பயணமாக இன்று தாய்லாந்து புறப்பட்டு சென்றார் பாங்காக்கில் நடைபெறவுள்ள ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் கிழக்காசிய உச்சிமாநாட்டிலும் அவர் கலந்துகொள்கிறார் இந்த உச்சிமாநாடுகள் நாட்டின் வெளியுறவுக்கொள்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு நரேந்திர மோடி இந்த பயணம் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மண்டல ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பிற்கான தாம் கலந்துகொள்ளவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியினரிடமும் பிரதமர் கலந்துரையாடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அரசு முறைப்பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள அவர் தாஸ்கண்டில் நடைபெற்றுவரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் உரையாற்றினார் இரட்டை நிலைப்பாடு இன்றி தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை மாற்றம் தீவிரவாதம் வறுமை ஒழிப்பு போன்ற நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் நோக்கிலேயே மோட்டார் வாகன சுட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி நடுன்றில் பேசிய அவர் வருவாயை பெருக்கும் நோக்கில் இது கொண்டுவரப்படவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார்

இதேபோல் விபத்துகள் காரணமாக பலர் ஊனமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் இதனை தடுக்கும் நோக்கிலேயே இந்த சுட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் இதனை முழுமையாக செயல்படுத்துவதம் அதில் மாற்றங்களை மேற்கொள்வதும் மாநில அரசுகளை சார்ந்தது என்றும் அமைச்சர் கூறினார்

கொல்கத்தா நிலக்கரி நிறுவன நாள் நிகழ்ச்சியில் நேற்று கலந்துகொண்டு அவர் பேசினார் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினி காந்துக்கு சிறப்பு விருது வழங்கப்படவுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

இதற்கிடையே இந்த திரைப்பட விழாவில் சிறப்பு விருது தமக்கு வழங்கப்படும் என்று அறிவித்ததற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது தீவிரவாத செயல்கள் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் பிற நாடுகளில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களை கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் போட்டியிட பாகிஸ்தான் அனுமதித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி கிடைப்பது மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை தடுப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க அனுகுமுறையை வடிவமைத்துள்ளதாக இந்தியாவும் அமெரிக்காவும் கூறியுள்ளன நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற இருநாடுகளுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்புக்கான கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்றப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

நேற்று புதுதில்லியில் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இதற்காள தேர்தல் அட்டவணையை வெளியிட்டார்

திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெறவுள்ளது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கவுள்ளதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார்

தொடர்ந்து யாகசாலை பூஜஜகள் நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து யாகசாலை பூஜை நிறைவடைந்தபின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வாளையுடன் தங்கசப்பாத்தில் எழுந்தருளி சண்முகவிவாச மண்டபத்தை வந்தடைவார் அதன்பின்னர்

திருச்செந்துரிவிருந்து ஏ லஷ்மணன் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தடகளப் போட்டிகளை இன்று தொடங்கிவைத்து அவர் பேசினார் கிராமப்புறங்களில் விளையாட்டுத் திடல்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

நேற்று நடைபெற்ற முதல் கற்று ஆட்டங்களில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா வெற்றிபெற்றது இதன் காரணமாக இந்தியா ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது